நாராயணசாமி தொடக்கிவைத்தார்

ராமதாஸ் கோரியுள்ளார்

கடைசி நாளான இன்று முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக் கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹரியானா மாநிலம் ரோதக் பகுதியில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் தீவிரவாதத்திற்கு எதிராக உரிய முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கான சுதந்திரத்தை தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசுதான் பாதுகாப்புப் படையினருக்கு வழங்கியதாகக் கூறினார் தற்போது இந்தியா உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாகத் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் இன்று ஹிமாச்சல் மாநிலம் மண்டி யைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் கோஷியாபூ ரிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று ஹிமாச்சல் மாநிலம் ஊனா பகுதியில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில் ரஃபேல் பேரம் மற்றும் பணமதிப்பு நீக்கம் தொடர்பாக பாரதிய ஜனதா வை கடுமையாக சாடினார் தமக்கும் இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி க்கும் எதிராக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெறுப்பை உமிழ்ந்தாலும் அன்பே தமது பதிலாக இருக்கும் என்றும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டார் ரஃபேல் பேர விவகாரத்தில் விசாரணை தேவையில்லை என்ற தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக் கோரி திரு யஷ்வந்த் சின்ஹா திரு அருண் ஷோரி திரு பிரஷாந்த் பூஷன் ஆகியோர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைகளை இன்று உச்ச நீதிமன்றம் முடித்துக் கொண்டு தீர்ப்பை ஒத்தி வைத்துள்ளது நீதிமன்றம் கூறியதாக குறிப்பிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்ட கருத்துக்களுக்கான அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கவேண்டுமெனக் கோரி பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மீனாட்சி லேகி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைகளையும் உச்ச நீதிமன்றம் முடித்துக்கொண்டு தீர்ப்பை ஒத்தி வைத்துள்ளது

புதுவையில் அரசின் செயல்பாடுகளில் தலையிடும் அதிகாரம் துணைநிலை ஆளுனருக்கு இல்லை என சென்னை உயர் நீதிமன்றம் அண்மையில் வெளியிட்ட தீர்ப்புக்கு இடைக்காலத் தடை விதிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு இன்று தலைமை நீதிபதி திரு ரஞ்கன் கோகோய் தலைமையிலான அமர்வின் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர் உயர் நீதிமன்றத்தை அணுகிய மனுதாரர் திரு லட்சுமிநாராயணன் மத்திய அரசின் மேல்முறையீட்டு மனுவிற்கு பதில் அளிக்க வேண்டுமென நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கிரண்பேடி விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் முடிவை வரவேற்று திமுக தலைவர் திரு

க ஸடாலின் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்

மறுவாக்குப்பதினவு அமைதியான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்தத் தடை விதிக்கப் படுவதாக புதுச்சேரி வடக்குப் பகுதி சார்நிலைக் கோட்ட மேஜிஸ்ட்ரேட் திரு சுதாகர் தமது உத்தரவில் தெரவித்துள்ளார் மதச் சடங்குகள் திருமணங்கள் மற்றும் இறுதி ஊர்வலங்களுக்கு இந்தத் தடை பொருந்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இதே போல கூட்டமாகச் செல்வதற்கும் பொதுக் கூட்டங்களுக்கும் தடை விதிக்கப் பட்டுள்ளது மேலும் எந்தவிதமான பிரச்சாரமும் மேற்கொள்ளக் கூடாது என்றும் தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்

இவர்களுக்கு பூத் ஸ்லிப் வினியோகிக்கப் பட உள்ளது வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றைக் காட்டி வாக்களிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனா மில் உள்ள உதயகிருஷ்னா வம்சிநகர் வாக்குச்சாவடியில் மாதிரி வாக்குப்பதிவு விவரங்களை அழிக்காமலேயே வாக்குப்பதிவு நடத்தப்பட்டதால் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த வாக்குச்வாவடியின் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை எண்ண தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஏனாம் பகுதிக்கான உதவித் தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று ஏனா மில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார் மாதிரி வாக்குப்பதிவு விவரங்களை அழிக்கத் தவறியதற்காக சம்பந்தப்பட்ட முதன்மை வாக்குச் சாவடி அலுவலர் தேர்தல் ஆணையத்தால் இடைநீக்கம் செய்யப் பட்டுள்ளதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

நாராயணசாமி தொடக்கிவைத்தார் மற்ற மாநிலங்களில் தமிழ் அறிஞர்களும் கவிஞர்களும் இணைந்து நடத்தும் கம்பன் விழாவை புதுவையில் கவிஞர்களும் அரசும் இணைந்து நடத்துவது மிகுந்த சிறப்பிற்கு உரியது என்று விழாவில் பேசுகையில் அவர் கூறினார் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இருக்கலாம் என்றாலும் மனிதன் நெறி பிறழ்ந்தால் வாழ்க்கையே அர்த்தமற்றதாகி விடும் என்று அவர் கூறினார் தார்மீக ரீதியிலான வாழ்க்கை நடத்துவதில் பல சோதனைகளும் வேதனைகளும் இருந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்றும் இதற்கு உதாரணம் தற்போது புதுவையில் இருப்பதாகவும் திரு நாராயணசாமி தெரிவித்தார்

ராமசுப்ரமணியன் மலேஷிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு

சரவணன் புதுவை மாநில அமைச்சர்கள் சட்மன்றத்தின் பொறுப்புத் தலைவர் திரு சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவை ஜிப்மரில் அனைத்து ஏ பி மற்றும் சி பிரிவு வேலைவாய்ப்புக்களிலும் உள்ளூர் மக்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டுமென முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கோரியுள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணி இடங்களை நிரப்ப அண்மையில் ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு எதுவும் வழங்கப்படவில்லை என்றார் இது உள்ளூர் மக்களின் வேலைவாய்ப்பு உரிமைகளை பறிப்பதாகவும் சமூகநீதியை மறுக்கும் வகையிலும் அமைந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்

ராமதாஸ் கூறினார் புதுவையில் ஆயுதக் காவல்படையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் இன்று வீட்டிலேயே தூக்குப் போட்டு தற்கொலை செய்துகொண்டது குறித்து முதலியார்பேட் போலீசார் வழக்கு பதிவுசெய்து விசாரித்து வருகின்றனர் குடிப்பழக்கம் காரணமாக சரியாக பணிக்கு செல்லாத அந்த காவலர் இன்று பணிக்குச் சென்றபோது அதிகாரிகள் விளக்கம் கேட்டதால் விரக்தி அடைந்ததாகவும் சொல்லப் படுகிறது காவலரின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்

ரச்சனாசிங் இன்று தொடக்கிவைத்தார் இந்த இயக்கத்தின் போது உரிமம் இன்றி வாகனம் ஒட்டுவோர் மற்று பதிவு ஆவணம் இல்லாத வாகனங்கள் கண்டுபிடிக்கப் பட்டு உரிமம் மற்றும் பதிவு பெற சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிவைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

குமரேசன் ராஜா விற்கு துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கல்வித் துறையில் இந்தியா விற்கும் தைவா னுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இது முக்கிய அம்சமாகத் திகழும் என்று அவர் தமது வாழத்துச் செய்தியில் கூறியுள்ளார் புதுவை அருகே பஞ்சவடி ஆஞ்சனேயர் கோவிலில் திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஏழரை அடி உயர திருப்பதி வெங்கடாஜலபதி சிலையை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர்

விழாவில் கலந்துகொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது

சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் அனல்காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது